என்றுதெலங்கானாஆளுநர் டாக்டர் தமிழிசைசவுந்தராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார்

ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

வளர்ச்சித்துறைஅமைச்சர் திரு பாண்டியராஜன் கூறியுள்ளார்

ஏவுகணைவெற்றிகரமாகசோதித்துபார்க்கப்பட்டது

வேண்டுகோள் விடுத்துள்ளார் வானொலிக்குஅளித்தபேட்டியில் அவர் இதனைதெரிவித்தார்

ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

பண்டிகைகாலங்களில் பொதுமக்கள் கூடுதல் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பண்டிகையின்போதுபொதுமக்கள் கேரளாவில் ஒணம் அரசின் நெறிமுறைகளைபின்பற்றாதகாரணத்தினால்தான் தற்போதுஅம்மாநிலத்தில் நோய்த்தொற்றுபரவல் அதிகரித்துள்ளதாகஅவர் கூறினார் பண்டிகையைவீட்டில் இருந்தேகொண்டாடவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

காரணமாகநாளிதழ்களைபடிப்பதுபாதுகாப்பானதுதான் என்றும் இதன் அவர் தெளிவுபடுத்தினார் மருத்துவதேவைக்கானஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லைஎன்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார்

பாண்டியராஜன் கூறியுள்ளார் எமதுசெய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார் தமிழகத்தில் அடுத்தஆண்டுநடைபெறஉள்ளசட்டப்பேரவைதேர்தலில் அஇஅதிமுகமீண்டும் வெற்றிபெறும் என்றுஉள்ளாட்சித்துறைஅமைச்சர் திரு

வேலுமணிநம்பிக்கைதெரிவித்துள்ளார் கோவைமாவட்டம் நீலம்பூரில் அஇஅதிமுகநிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவா் அனைத்துதரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழகஅரசுதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாகதெரிவித்தார் தமிழகஅரசுக்குஎதிராகதவறானகுற்றச்சாட்டுகளைதிமுகதெரிவித்துவருவதா கவும் திரு வேலுமணிகுறைகூறினார் தீபாவளிபண்டிகைக்கானசிறப்பு பேருந்துகள் இயக்குவதுதொடர்பாகவிரைவில் அறிவிக்கப்படும் என்றுபோக்குவரத்துத்துறைஅமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

இதுதொடர்பானஆலோசனைநடைபெற்றுவருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

செல்லூர் ராஜு கூறியுள்ளார் இன்றுமதுரையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தொழில்நுட்பக் கோளாறுசரிசெய்தபின் பயோமெட்ரிக் முறையில் பொருட்கள் வழங்கப்படும் என்றார்

இந்தஏவுகணைஅரபிக்கடலில் உள்ள இலக்கினைதுல்லியமாகதாக்கியதாகபாதுகாப்புத்துறைஅதிகாரிகள் தெரிவித்தனர் இதற்காகபாதுகாப்புத்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கடற்படை பிரம்மோஸ் திட்டக்குழுமற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சிநிறுவனத்திற்குபாராட்டுதெரிவித்துள்ளார் குடிமராமத்துதிட்டம் காரணமாகதமிழகத்தில் நீர் ஆதாரங்கள் மேம்பட்டுள்ளதாகபள்ளிக்கல்வித்துறைஅமைச்சர் திரு

செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடுமாவட்டத்திற்குட்பட்டபல்வேறுபகுதிகளில் வளர்ச்சித்திட்டப் பணிகளைதொடங்கிவைத்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

புவியரசன் கூறியுள்ளார் இன்றுவெளியிட்டகாணொலிபதிவில் அவர் இதனைதெரிவித்துள்ளார் இதற்கிடையேசென்னைமற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றுகாலைமுதல் பரவலாகவிட்டுவிட்டுமழைபெய்துவருகிறது

முதியோருக்கானஉதவித்தொகையைவழங்கினார் புதுக்கோட்டைமாவட்டம் கீரனூரில் அரசுபெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்குகூடுதல் வகுப்பறைகட்டும் பணிகளைமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் இன்றுதொடங்கிவைத்தார்

இன்றிரவு ஏழரைமணிக்குநடைபெறஉள்ளமற்றொருபோட்டியில் மும்பைஅணி பஞ்சாப் அணியைஎதிர்கொள்கிறது